சென்னையில் வெளியிட்டார் தொழில்துறைக்குத் தேவையான பயிற்சிபெற்ற திறனுள்ள இளைஞர்கள் தமிழகத்தில் அதிக எண்ணிக்கையில் உள்ளதாக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் கூறியுள்ளார் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான திருத்தியமைக்கப்பட்ட தேர்வுக்கால அட்டவணை இன்று வெளியிடப்பட்டுள்ளது அமெரிக்காவில் ஹுஸ்டன் நகரில் இந்திய வம்சாவளியினர் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியில் அதிபர் திரு டொனல்டு ட்ரம்ப் கலந்து கொள்ளவிருப்பது இரு நாடுகளுக்கு இடையேயான நட்புறவின் சிறப்பு தன்மையை காட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் தமிழ்நாடு மின்சார வாகனக் கொள்கையை முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையில் வெளியிட்டார் கற்றுப்புறச் சூழலை பாதுகாத்து காற்று மாசுபடுவதை குறைக்கின்ற வகையில் மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்களை உற்பத்தி செய்வதற்கு வசதியாக மாநில அரசு பல்வேறு சலுகைகளை அறிவித்துள்ளது

அரசு போக்குவரத்துக் கழகங்கள் மின்சார பேருந்துகளை வாங்குவதற்கு தேவையான நிதி உதவி வழங்கப்படுவதுடன் மூன்று சக்கர மின்சார வாகனங்களுக்கு திறந்த நிலை அனுமதி வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு சலுகைகள் இந்த கொள்கையில் இடம்பெற்றுள்ளன காஞ்சிபுரம் மாவட்டம் பையனூரில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பெயரில் படப்பிடிப்புத்தளம் அமைப்பதற்கு தமிழக அரசு சார்பில் முதற்கட்டமாக ஒரு கோடி ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையில் வழங்கினார் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் தலைவர் திரு ஆர் கே செல்வமணியிடம் முதலமைச்சர் இதற்கான காசோலையை வழங்கினார் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான திருத்தியமைக்கப்பட்ட தேர்வுக்கால அட்டவணை இன்று வெளியிடப்பட்டது

பள்ளி மாணவர்களின் மன அழுத்ததை குறைக்கும் வகையில் தமிழ் மற்றும் ஆங்கில மொழி பாடங்களில் இரண்டு தாள்களுக்குப் பதிவாக ஒரே தேர்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டதை அடுத்து தேர்வு அட்டவணை திருத்தியமைக்கப்பட்டுள்ளது தேர்வு முடிவுகள் மே நாள்காம் தேதி வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது தொழில்துறைக்குத் தேவையான பயிற்சிபெற்ற திறனுள்ள இளைஞர்கள் தமிழகத்தில் அதிக எண்ணிக்கையில் உள்ளதாக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் கூறியுள்ளார் சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் மாநிலத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் பயிலும் மாணவர்களின் திறமையை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகக் கூறினார்

இந்தியாவின் சுகாதார தலைநகராக சென்னை விளங்குவதாகவும் திரு பன்வாரிவால் புரோஹித் குறிப்பிட்டாள்

இந்த பேட்டரி வாகனங்கள் மூலம் குப்கைகள் சேகரிக்கும் பணியாளர்களின் பணிப்பளு குறைந்து நேரம் சேமிக்கப்படும்

காந்தியடிகளின் வாழ்கை சரித்திரம் தொடர்பான பேச்சுப் போட்டிகள் சொற்பொழிவு கவிதை நாடகம் வா்ணம் தீட்டுதல் குறும்படங்கள் போன்றவற்றுககு ஏற்பாடு செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இது தவிர ஓராண்டு காலத்திற்கு அடுத்த ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி வரை அனைத்து வகுப்பினருக்கும் காந்தியடிகள் தொடர்பான நிகழ்ச்சிகளை நடத்துமாறும் மாதந்தோறும் இதற்கான அறிக்கையை அரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டுமென்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் அனைத்து அரசியல் கட்சிகளும் சென்னை உயா்நீதிமன்றத்தின் வேண்டுகோளை ஏற்று பேனா்கள் கட் அவுட்கள் வைப்பதை தவிா்க்க வேண்டுமென்று மாா்க்சிஸ்ட் கம்யுனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக அரசு விவசாயிகளின் அனுமதியின்றி விளைநிலங்களில் மின் கோபுரம் அமைப்பதை தவிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத்தோ்வு நடத்துவது கண்டனத்துக்குியது என்றும் அவர் தெரிவித்தார் மாநிலத்தில் நடைபெறவுள்ள இடைத்தோதல் மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களில் அஇஅதிமுக வுடனான கூட்டணி தொடரும் என்று பாமக தலைவா் திரு ஜி கே மணி கூறியுள்ளாா்

அமெரிக்காவில் தாம் மேற்கொள்ளவிருக்கும் பயணத்தின்போது ஹுஸ்டன் நகரில் இந்திய வம்சாவளியினர் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியில் அதிபர் திரு டொனல்டு ட்ரம்ப் பங்கேற்பதாக கூறியிருப்பது இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவின் சிறப்பு தன்மையை காட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான வலுவான நட்புறவின் அடையாளமாக இந்த நிகழ்ச்சி அமைந்திடும் என்று எதிர்பாாப்பதாக அவர் கூறியுள்ளார் திரு ட்ரம்பை வரவேற்கும் நிகழ்ச்சியில் இந்திய வம்சாவளியினா் கலந்து கொள்ளும் நாளினை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தமது ட்விட்டர் செய்தியில் கூறியுள்ளார்

புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்கான வட்டி விகிதம் மூன்று புள்ளி ஐந்து சதவீதத்திற்கு இருக்கும் என்றும் இந்த வசதியை அனைத்து ஏற்றுமதியாளர்களுக்கும் விரிவுபடுத்துமாறும் வங்கிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகக் கூறினாா் ஜம்மு கஷமீர் முன்னாள் முதலமைச்சர் திரு ஃபருக் அப்துல்லா வின் இருப்பிடம் குறித்து தகவல் அளிக்குமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இது தொடர்பான மனுவை விசாித்த தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்தது மற்றொரு வழக்கில் ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் இயல்பு நிலை விரைவில் திரும்புவதற்கான வழிமுறைகளை துரிதப்படுத்துமாறு மத்திய அரசை உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது